மன் கி பாத் பெருந்தொற்றுக்கு எதிரான கொரோனா இந்தியாவின் போராட்டமும் தடுப்பூசி இயக்கமும் உலகிற்கே எடுத்துக்காட்டாக மாறி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் கொரோனா வைரசுக்கு எதிரான இந்தியத் தடுப்பூசிகள் இந்தியாவின் சுயசார்பு மற்றும் பெருமிதத்தின் சின்னமாக திகழ்வதாகவும் தடுப்பூசி வழங்கியதற்காக நன்றி தெரிவித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தமக்கு செய்தி அனுப்பி வருவதாகவும் கூறினார் இதேபோல மற்ற துறைகளிலும் இந்தியா உலகிற்கு உதவ முடியும் என்பதே சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிநாதம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வரவிருக்கும் காலங்களில் நாட்டு மக்கள் புதிய நம்பிக்கையுடன் குறிக்கோள்களை மேலும் விரைவாக எட்ட பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் உத்தரபிரதேச மாநிலம் ஜான்சியில் தற்போது ஸ்டிராபெர்ரி திருவிழா நடைபெற்று வருவதையும் அப்பகுதியில் உள்ள மக்கள் வீட்டுக் கூரையிலேயே ஸ்டிராபெர்ரி பயிரிட்டு வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

அருணாச்சல் மாநிலம் தவாங் மலைப்பகுதியில் மரங்களை வெட்டாமல் மரப்பட்டைகளைக் கொண்டே பாரம்பரிய முறையில் காகிதம் தயாரிக்கப்படுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மிகச் சிறந்த உதாரணம் கோட்டையத்தைச் சேர்ந்த வயதான மாற்றுத் திறனாளி ராஜப்பன் பல ஆண்டுகளாக வெம்பநாடு ஏரியில் இருந்து பிளாஸ்டிக் பாட்டில்களை அகற்றி வருவதையும் அவர் பாராட்டினார் மத்திய பிரதேச மாநிலம் சிச்காம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினப் பெண்களில் ஒருவரான மீனா ரஹங்காடேல் கொரோனா பிரச்சனையால் வருமான இழப்பு ஏற்பட்டது பற்றிக் கலங்காமல் மகளிர் சுய உதவி குழு ஆரம்பித்து பிரச்சனைகளை வெற்றிகரமாக சமாளித்து வருவதையும் பிரதமர் பாராட்டினார்

பீகார் மாநிலம் முங்கேர் பகுதியைச் சேர்ந்த ஜெய்ராம் விப்லவா விடுதலைப் போராட்டத்துடன் தொடர்புடைய தாராப்பூர் தியாகிகள் தினம் குறித்து நமோ ஆப்பில் எழுதி இருப்பதையும் பீகாரைச் சேர்ந்த பிரியங்கா பாண்டே முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லத்திற்கு பயணம் மேற்கொண்டு அவரைப் பற்றிய பல நூல்கள் மற்றும் புகைப்படங்களை சேகரித்து இருப்பதையும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டினார்

பல நூற்றாண்டுகளாக உயிர்ப்புடன் உள்ள கலாச்சார உணர்வாக இந்தியாவை கண்டவர் சுவாமி விவேகானந்தர் என்றும் ஏழைகள் அதிகாரப் பங்கேற்பில் உயர முடியாவிட்டால் மற்றவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதே விவேகானந்தரின் விருப்பம் என்றும் அவர் கூறினார் இந்த அடிப்படையில் தான் வங்கி காப்பீடு மற்றும் மருத்துவ வசதிகள் ஏழைகளுக்கு வழங்கப்படுவதாகவும் சாலை மின்சாரம் கல்வி இணைய இணைப்பு உள்ளிட்ட வசதிகள் நாட்டின் மூலை முடுக்குகள் வரை எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் பற்றி புகார் செய்வதற்கு பதிலாக சோலார் கூட்டணி போன்ற தீர்வுகளை இந்தியா உலகிற்கு வழங்கி இருப்பதே விவேகானந்தர் கனவு கண்ட பிரபுத்த பாரதம் என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார்

இன்று ஏஎப்டி மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஊழல் இல்லாத ஆட்சி ஒன்றை பிஜேபி மக்களுக்கு வழங்கும் என்றும் ஏஎப்டி பஞ்சாலையும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் மீண்டும் திறக்கப்பட்டு நவீனமாக்கப்படும் என்றும் கூறினார் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் மேம்பாலங்கள் கட்டப்படும் என்றும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதிய ரயில் பாதை அமைக்க திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

முன்னாள் அமைச்சர் திரு நமச்சிவாயம் இப் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் புதுச்சேரியின் தலைவிதியை மாற்ற முடியும் என மக்கள் புரிந்து கொள்ளவே இக்கூட்டம் நடத்தப்படுவதாக கூறினார் இத்தகைய மாற்றத்தைக் கொண்டு வந்து வளமான புதுச்சேரியை உருவாக்கவே தாம் பாரதீய ஜனதாவில் சேர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் தற்போதுள்ள காங்கிரஸ் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் பலருக்கு சம்பளம் கிடைக்கவில்லை என்றும் ஆலைகள் மற்றும் ரேசன் கடைகள் மூடிக்கிடப்பதாகவும் மருத்துவமனைகளில் மருந்துகள் கிடைக்கவில்லை என்றும் மாநில பிஜேபி தலைவர் திரு வி சாமிநாதன் தலைமை உரையில் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக தலைவர்கள் இன்று பிஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டாவை தனியார் ஓட்டலில் சந்தித்துப் பேசினர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செல்வம் திரு என் எஸ் ஜே ஜெயபால் புதுச்சேரி கிழக்கு மாநில அஇஅதிமுக செயலர் திரு அன்பழகன் மேற்கு மாநிலச் செயலர் தலைவர் திரு ஓம் சக்தி சேகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்கள் தங்கள் உயிரையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் மதித்து தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகனங்களை ஓட்ட வேண்டும் என துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரசுக்கு எதிரான இந்தியத் தடுப்பூசிகள் இந்தியாவின் சுயசார்பு மற்றும் பெருமிதத்தின் சின்னமாகத் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் கூறி உள்ளார் சுவாமி விவேகானந்தரின் கருத்துப்படியான அணுகுமுறையில் தான் தற்போது நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறி உள்ளார்

புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் உயிரையும் குடும்பத்தையும் மதித்து தலைக்கவசம் அணிய வேண்டுமென துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார்